நரேந்திர மோடி இன்று அகமதாபாத்தில் உள்ள சபர்மதி ஆசிரமத்தில் தொடக்கிவைத்தார் புதுச்சேரியில் இவ்விழாவின் முதல் நிகழ்ச்சிகளைத் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தொடக்கி வைத்தார் தமிழகத்திலும் புதுச்சேரியிலும் சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் முன்னாள் என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏ திரு வைத்தியநாதன் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்துள்ளார்

நரேந்திர மோடி இன்று தொடக்கி வைத்தார் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து மகாத்மா காந்தி மேற்கொண்ட தண்டி யாத்திரையை நினைவு கூறும் வகையில் இன்று நடைபெற்ற யாத்திரை ஒன்றையும் பிரதமர் கொடியசைத்து தொடக்கி வைத்தார் சுயசார்பு இந்தியாவை சாதிப்பதன் மூலம் ஒட்டுமொத்த உலகின் வளர்ச்சியை ஊக்குவிக்க முடியும் என்று அவர் கூறினார் கொரோனா தடுப்பூசிகளை உருவாக்கித் தயாரிப்பதில் இந்தியா சுயசார்பு அடைந்திருப்பதாகவும் கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் உலக நாடுகளுக்கு இந்தியா உதவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

இவ்விழாவை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்பது குறித்து கருத்துக்களை வழங்க மக்கள் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் அமிர்தமகோத்சவம் விழாவிற்கான சிறப்பு இணையதளத்தையும் பிரதமர் தொடக்கி வைத்தார் கொண்டாட்டங்கள் பற்றிய வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை இளம் தலைமுறையினர் உட்பட அனைவரும் இந்த இணையதளத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் புதிய நிறுவனங்களுக்கு கை கொடுத்து வளர்த்து எடுக்கும் இன்குபேட்டர் மையத்தையும் பிரதமர் தொடக்கி வைத்தார்

பிரகலாத் சிங் படேல் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் அமிர்த மகோத்சவம் விழா மக்களால் நடத்தப்படும் மக்கள் இயக்கமாகத் திகழும் என்றார் சுயசார்பு இந்தியா என்னும் இலக்கை நோக்கி நாட்டை வழிநடத்திச் செல்வதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் சபர்மதி ஆசிரமத்தில் உள்ள தாதன் நிவாசில் ஒரு இராட்டை நிறுவப்பட்டு உள்ளதாகவும் சுயசார்பு இந்தியா தொடர்பாக ட்விட்டரில் வெளியாகும் ஒவ்வொரு பதிவிற்கும் இந்த இராட்டை ஒருமுறை சுற்றும் என்றும் அவர் தெரிவித்தார் பொதுமக்கள் தாங்கள் வாங்கும் உள்ளூர் தயாரிப்புகள் குறித்து வோக்கல் ஃபார் லோக்கல் என்ற ஹேஷ் டாகுடன் ட்விட்டரில் சமூக ஊடகங்களில் புகைப்படங்களைப் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் குஜராத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

மகாத்மா காந்தியின் தண்டி யாத்திரையை நினைவுபடுத்தும் வகையில் மாணவ மாணவியர் இந்நிகழ்ச்சியின் போது தண்டி யாத்திரை நடத்தினர் விழாவில் பாரதியார் பல்கலைக்கூட ஆசிரியர்களின் தேசபக்தி பாடல்களும் இடம் பெற்றன தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் துணைநிலை ஆளுநரின் ஆலோசகர்கள் அரசுச் செயலர்கள் மற்றும் உயர்நிலைக் காவல்துறை அதிகாரிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில் ஆன்மீக பூமியாகவும் தேசிய பூமியாகத் திகழும் புதுச்சேரியில் விடுதலையை கொண்டாடும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் எனக் கேட்டுக் கொண்டார்

அஸ்வினி குமார் அரசிதழில் வெளியிட்டுள்ள அறிவிக்கையில் தெரிவித்துள்ளார்

இதற்கிடையே கதிர்காமம் இந்திராநகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதிகளிலும் உப்பளம் உருளையன்பேட் மற்றும் முதலியார்பேட்டை தொகுதிகளிலும் இன்று எவரும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை என்று சம்பந்தப்பட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதர தொகுதிகளுக்கான தகவல்கள் எதிர் பார்க்கப்படுகின்றன

மக்கள் நீதிமய்யம் தமிழ் தேசியக் கட்சி நாம் தமிழர் கட்சி தேமுதிக ஆகிய கட்சிகளும் களத்தில் உள்ளன இதற்கிடையே புதுச்சேரி சட்டமன்றத் தேர்தலுக்கான மக்கள் நீதி மய்யத்தின் முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது

வைத்தியநாதன் இன்று தமது ஆதரவாளர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் திரு

நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்ரமணியன் ஆகியோரை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் என்ஆர் காங்கிரஸ் வகுப்புவாத பிஜேபி உடன் கூட்டணி வைத்துக் கொண்டதே இதற்கு காரணம் என்று திரு நாராயணசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் விரைவிலேயே இதர கட்சிகளில் இருந்து மேலும் பலர் காங்கிரஸ் கட்சியில் சேர இருப்பதாகவும் அவர் கூறினார் காங்கிரஸ் கட்சியின் முதுகில் குத்திவிட்டு பாரதீய ஜனதாவிற்கு சென்றவர்கள் தற்போது போட்டியிடத் தொகுதி கிடைக்காமல் வினையின் பயனை அனுபவிப்பதாக திரு நாராயணசாமி குறிப்பிட்டார் புதுச்சேரியில் காங்கிரஸ் போட்டியிடும் தொகுதிகளை இனம் காணும் பணிகள் திமுக உடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் காங்கிரஸ் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் காங்கிரஸ் கட்சிக்கு குறைந்த எண்ணிக்கையில் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது குறித்து கட்சி நிர்வாகிகள் ஏமாற்றம் அடைந்திருப்பது பற்றி காங்கிரஸ் மேலிடத்தில் தெரிவிக்கப் பட்டுள்ளதாகவும் உரிய முடிவுகளை மேலிடம் மேற்கொள்ளும் என்றும் அவர் கூறினார்

துரைமுருகன் காட்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் கடலூரில் திரு ஐயப்பன் குறிஞ்சிப்பாடியில் திரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் விழுப்புரத்தில் டாக்டர் லட்சுமணன் திண்டிவனத்தில் திரு சீதாபதி சொக்கலிங்கம் மயிலத்தில் திரு மாசிலாமணி திருவண்ணாமலையில் திரு

வேலு உள்ளிட்டோர் திமுக வேட்பாளர்களாக அறிவிக்கப் பட்டுள்ளனர் இதற்கிடையே தமிழக துணை முதலமைச்சரும் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளருமான திரு

பன்னீர்செல்வம் இன்று போடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார்

கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது